தென் மாவட்டங்களில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

தொடர்ந்து நாளை மன்னார் வளைகுடா வழியாக குமரி கடல் நோக்கி நகர்ந்து பாம்பன் அருகே நாளை பிற்பகல் வாக்கில் மையம் கொண்டு நாளை மறுநாள் அதிகாலை பாம்பன் கன்னியாகுமரி இடையே கரையை கடக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து ராமநாதபுரம் தாத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி சிவகங்கை மாவட்டங்களில் நாளை பலத்த மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

வாய்ஸ் பின்னர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் புரெவி புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார் தாழ்வான பகுதி மக்களை நிவாரண முகாம்களில் தங்க வைக்க அறிவுறுத்திய அவர் உணவு மருந்து போன்றவற்றை உடனடியாக வழங்க வலியுறுத்தினார் மண்டபம் பாம்பன் ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி போன்ற பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார்

திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா படகு சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பூம்புகார் கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது

குளச்சல் துறைமுகத்தில் மீனவர்களின் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனிடையே நாகர்கோவிலில் பழையாற்றின் பாறைக்காமடம் அருகே பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

திருநெல்வேலியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடற்கரை பகுதியில் உள்ள அனைத்து புயல் பாதுகாப்பு மையங்களும் தயார் நிலையில் உள்ளது என்றும் நெல்லை மருத்துவக்கல்லூரி மருத்துவனையில் கூடுதல் படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்

குளங்களில் நீர் இருப்பு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக கூறினார்

தொடர்ந்து விஜயநாராயணம் பெரியகுளம் ராதாபுரம் குளம் கூட்டுப்புலி கடலோர கிராமங்களை அவர் ஆய்வு செய்தார் கொடைக்கானல் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலாத்தலங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது

இதனையடுத்து இந்த தடுப்பூசி அடுத்த வாரம் முதல் செயல்பாட்டிற்கு வருகிறது

நரேந்திரசிங் தோமர் வேளாண் சீர்திருத்தங்கள் தொடர்பாக விவசாயிகளின் போராட்டப் பிரச்சனை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு

வேளாண் சீர்திருத்த சட்டங்களின் மூலம் நாடுமுழுவதிலும் உள்ள விவசாயிகள் பெருமளவு பயனடைவார்கள் என்று எடுத்துரைத்த அவர் விவசாயிகளின் பிரச்சனைகளை களைவதற்காக சிறப்பு நிபுணர் குழு ஒன்றை அமைக்க உத்தேசிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார்

விவசாயிகள் தங்களது போராட்டங்களை கைவிட்டு பேச்சுவார்த்தைகளுக்கு வர திரு

பியூஷ்கோயல் தலைமையில் வர்த்தக வாரிய காணொலி கூட்டம் இன்று நடைபெறுகிறது புதிய வர்த்தக கொள்கை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுவதோடு உள்நாட்டு உற்பத்தி ஏற்றுமதியை முன்எடுத்து செல்லும் நிலைப்பாடுகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது சுய சார்பு இந்தியாவை உருவாக்க முதலீடுகளை ஈர்க்கும் செயல்திட்டங்கள் பற்றியும் இதில் ஆராயப்படுகிறது தொழில்துறை கொள்கைகள் தொடர்பாக அரசுக்கு உரிய வர்த்தக ஆலோசனைகளை வழங்கி இவற்றிற்கு உத்வேகம் அளிப்பதற்கான செயல்பாடுகளை வர்த்தக வாரியம் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது

இதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி விடுத்துள்ள செய்தியில் அரசின் நல திட்டங்களை பயன்படுத்தி வாழ்வில் உயர்ந்திடவும் சமுதாயத்தில் சம உரிமையுடன் வாழ்ந்திடவும் கேட்டுக்கொண்டுள்ளார்

இருவரி தஞ்சை மாவட்டத்தில் புயல் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு கோவிந்தராவ் அனைத்து துறை அலுவலா்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் நீலகிரி மாவட்டத்தில் சிறுபான்மையின மாணாக்கர் கல்வி உதவி தொகை பெற இம்மாத இறுதிவரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளாா்

சர்வதேச போட்டியில் முதல் முதலில் களமிறங்கிய தமிழக வீரர் நடராஜன் இந்த முதல் விக்கெட்டை பவர் பிளேயில் கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது